தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெறகிறது

நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

குறைந்து வருவதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு

வேலுமணி கூறியுள்ளார்

வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது

தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெறகிறது

ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இயங்குவதற்கு தற்போதுள்ள கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்துவது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் எனத் தெரிகிறது

மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் நோய்த் தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த மூன்று மாவட்டங்களிலும் பல்வேறு திட்டப் பணிகளை நேரில் பார்வையிட்டு முதலமைச்சர் ஆய்வு செய்யவுள்ளதாகவும் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கவுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உயிர்காக்கும் மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

வேலுமணி கூறியுள்ளார் இதற்காக சென்னையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மற்ற உள்ளாட்சி அமைப்புகளும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் காய்ச்சல் முகாம்கள் நடத்துதல் தனிமைப்படுத்தும் மையங்களை அமைத்தல் நோய்த் தொற்றுக்கான அறிகுறி உள்ளவர்களை வீடுகள் தோறும் சென்று கண்டறிதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார்

மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப நேரம் ஒதுக்கி அதற்கான தகவலை மாணவர் அல்லது மாணவர்களின் பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டும் அப்போதுதான் காலதாமதமின்றி மாணவர்களுக்கு பாடநூல்கள் வழங்க முடியும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பாடநூல்கள் பெறுவதற்கு மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் பள்ளிக்கு வரும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிவதோடு தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பள்ளியின் நுழைவாயிலில் கூட்டம் சேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

ஹை டெக் லேப் மூலம் வீடியோ பாடங்களை பதிவிறக்கம் செய்யும்போது மாணவர்களோ அல்லது அவர்களது பெற்றோர்களோ உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்றும் மாணவர்களுக்கு பதிவிறக்கம் செய்து தருவதற்காக நியமிக்கப்பட்ட முதுகலைப் பாட ஆசிரியரோ அல்லது கனிணி ஆசிரியரோ மாணவர்களிடமிருந்து மடிக்கனினியை பெற்று பதிவிறக்கம் செய்து தர வேண்டும் என்றும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது பதிவிறக்கம் செய்யும்போது மாணவர்களை அருகில் உள்ள வகுப்பறைகளில் தனிமனித இடைவெளியுடன் அமர வைக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அனுப்பியுள்ள கற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார்

மாநில அரசு மேற்கொள்ளும் வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதமக்கள் முழுஒத்துழைப்பு தருமாறும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஏற்கனவே பேருந்து போக்குவரத்து சேவைக்கு தமிழக அரசு விதித்துள்ள தடை நாளையுடன் முடிவடையவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது

சுந்தர் பிச்சையுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலின்போது புதிய தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் முதலீட்டாளா்கள் ஆகியோருக்கு உதவும் வகையிலும் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் விதத்திலும் அமைந்துள்ளதாக தாம் தெரிவித்ததாக பிரதம் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

விளையாட்டுத்துறை முற்றிலும் முடங்கியுள்ளது குறித்தும் இணையதள பாதுகாப்பு குறித்தும் தாம் விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இனைவழி பணப் பரிவர்த்தனை கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கூகுள் எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து திரு கந்தா்பிச்சை விவரித்ததாக பிரதமா் ட்விட்டா் செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா்

இந்தியா சீனா இடையே ரானுவ அதிகாரிகள் அளவிலான பேச்சுக்கள் இன்று நடைபெறவுள்ளது